ஆத்ம நிர்பார் தன்னிறைவு பாரத திட்டத்தின்கீழ் புதிய இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து முன்வரவேண்டும் என்று பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி

தமிழகத்தில் புதிய வகை வைரஸ் குறித்து மக்கள் பீதியடைய தேவையில்லை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

என்று தலைமை தேர்தல் ஆணைய பொதுச்செயலர் திரு உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார் ம் ம் ம் ம் ம் ம் ம பிரதமர் ஆத்ம நிர்பார் தன்னிறைவு பாரத திட்டத்தின்கீழ் புதிய இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து முன்வரவேண்டும் என்று பிரதமர் திரு

உத்திரபிரதேச மாநிலம் அலிகட் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் இன்று காணொலி மூலம் உரையாற்றிய அவர் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் பயன்பெறுவதை நோக்கமாக கொண்டே தமது அரசு செயலாற்றுவதாகவும் தெரிவித்தார் தேசிய கட்டமைப்பில் அலிகட் இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணாக்கர் செயலாற்ற வேண்டும் கேட்டுக்கொண்ட பிரதமர் கோவிட் தொற்றைக் கையாள இப்பல்கலைக்கழகம் வழங்கிய என்று உதவிகளை பாராட்டினார்

எடப்பாடி

குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பெண்ணாடம் மங்களம்பேட்டை வடலூர் குறிஞ்சிப்பாடி கங்கை கொண்டான் விருத்தாச்சலம் உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு காணொலி மூலம் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் இதன் மூலம் அப்பகுதியை சேர்ந்த ஐந்தரை லட்சம் பேர் பயனடைவர் மேலும் திண்டுக்கல் குஜிலியம்பாறை தஞ்சை கும்பகோணம் கூட்டுக்குடிநீர் திட்டம் திருப்பூர் தாராபுரம் காங்கேயம் தென்காசி செங்கோட்டையில் கசடு கழிவு சுத்திகரிப்பு நிலையங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார்

இதன் மூலம் தமிழகத்தில் சுமார் இரண்டரை லட்சம் பேர் பயனடைவார்கள்

எடப்பாடி

தூத்துகுடி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் புதிய திரவ ஆக்சிஜன் கொள்கலன் திறப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் மாநிலத்திலேயே முதல்முறையாக துாத்துகுடி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் இதயத்துடிப்பு உள்ளிட்டவற்றை கண்காணிக்கும் நவீன தொலைக்கண்காணிப்பு கருவி அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

பிரிட்டனிலிருந்து டெல்லி வழியாக சென்னை வந்த கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்ட ஒருவர் வீட்டு தனிமையிலிருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்படுவதாக தெரிவித்தார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் தொற்று காலத்தில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் தேர்தல் நடத்துவது சவாலானது என்றார்

தமிழகத்தில் கோவிட் கொற்று குறைந்து வருவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த அவர் அடுத்த மாத இறுதிக்குள் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்படும் என்றார்

தமிழகத்தில் எப்போதுமே தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றுள்ளதாக திரு

மாநிலத்தில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் எவை என்பது குறித்த பட்டியலும் தயார் செய்யப்படுவதாக கூறிய அவர் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதை தடுப்பதற்காக தனிக்குழு ஏற்படுத்தப்படும் என்றார்

முன்னதாக வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பான புத்தகம் வாக்காளர் விழிப்புணர்வு குறுந்தகட்டையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வெளியிட்டனர்

சிவராசு இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார்